ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

கல்வி துறையில் சாதனை படைக்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மன நிறைவை அளிப்பதோடு நமது நாட்டின் எதிர்காலத்தை பிரதிபலிப்பதாகவும் உள்ளது என்று குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பெருமிதத்துடன் கூறினார்

நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த அமைப்பில் இருந்தாலும் இறுதியில் நாம் அனைவரும் சமூகத்திற்கு பொறுப்பானவர்களாக இருப்பதாக கூறினார் மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த அரசு ஊக்கப்படுத்தி வரும் வேளையில் பல்கலைக்கழகங்களின் கோட்பாடுகளும் விரிவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அதை கார்ப்பரேட் சமூக பொறுப்பில் இருந்து பல்கலைக்கழக சமூக பொறுப்பாக தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ராம் நாத் கோவிந்த் கூறினார் தொடர்ந்து பேசிய குடியரசு தலைவர் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள தங்கப் பதக்கப் பட்டியலில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்களாக இருப்பது பெண்களிடையே தலைமைப் பண்பு வளர்ந்து வருவதை காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் முன்னதாக பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்து பேசிய துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார்

குர்மித் சிங் பெருமிதத்துடன் கூறினார்

இன்றைய பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் திரு கமலக்கண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணன் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

நாளை காலை காரைக்கால் செல்லும் அவர் அங்கு திருநள்ளாற்றில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை தரிசிக்கிறார் பின்னர் அவர் டெல்லி புறப்பட்டு செல்கிறார்

குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு சிறந்த திரைப்படம் இயக்குனர் சிறந்த நடிகர் நடிகைகள் மற்றும் திரைப்பட துறை கலைஞர்கள் ஆகியோருக்கு விருதுகளை வழங்கி கவுரவித்தார் குஜராத்தி மொழி திரைப்படமான எல்லோராவிற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டது

முதுபெரும் நடிகை சாவித்ரி வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட தெலுங்கு திரைப்படமான மகாநடி திரைப்படத்தில் நடித்த நடிகை கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார் தமிழில் சிறந்த படத்திற்கான விருது பிரியா கிருஷ்ணசாமி இயக்கிய பாரம் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது பக்மாவத் திரைப்படத்திற்காக சிறந்த ஒளிபதிவாளருக்கான விருது வழங்கப்பட்டது ஜார்கண்ட் மாநில சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் கடைசியாக கிடைத்த முன்னணி நிலவரப்படி அங்கு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது

பிஜேபி மூத்த தலைவரும் முதலமைச்சருமான திரு

சுயேட்சை வேட்பாளர் திரு சர்யு ராய் முன்னிலை வகிக்கிறார் மோட்சாவின் செயல் தலைவர் திரு

ஜார்க்கண்ட் பாஜக தலைவர் திரு

தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு வரைவு வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் இன்று வெளியிட்டனர்

தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது திட்டங்களை எடுத்துரைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகளை திமுக முன்னிறுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது

தேசிய விவசாயிகள் தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டுவந்த முன்னாள் பிரதமர் சவுத்ரி சரண் சிங்கின் பிறந்த தினம் விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணை தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் திரு வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக திகழும் விவசாயிகள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க விவசாயம் சார்ந்த தொழில்களையும் மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ட்விட்டர் செய்தியில் விவசாயிகளின் உரிமைக்காகவும் அவர்களுக்கு அதிகாரமளிக்கவும் அயராது பாடுபட்ட சவுத்ரி சரண் சிங்கை தாம் இந்நாளில் வணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தமிழகத்திற்கு சற்று கூடுதலாகவே பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீ மழை நேற்று வரை பெய்துள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் தென் தமிழ்நாட்டில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனத்த மழை பெய்யக் கூடும் என்றும் தென் தமிழ்நாட்டின் இதர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக் கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன பேரணியை திமுக இன்று சென்னையில் நடத்தியது திமுக விடுத்த அழைப்பை ஏற்று அதன் தோழமைக் கட்சிகளான காங்கிரஸ் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழர் வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கட்சிகள் பங்கேற்றன குடியுரிமை திருத்தச் சட்டம் திரும்பப் பெறப்பட வேண்டும் என்றும் இந்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்த அதிமுக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் பேரணியில் கோரிக்கை விடுக்கப்பட்டது முன்னதாக இந்த பேரணியை நடத்த அனுமதிக்க மறுத்த காவல்துறையினரை எதிர்த்து திமுக சார்பில் நேற்று இரவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பேரணிக்கு அனுமதி அளித்ததுடன் பேரணியை ஆளிலில்லா டிரோன் மூலம் கண்காணிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டனர் பேரணியில் பங்கேற்பவர்கள் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தால் அதற்கு கட்சி தலைவரே பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருந்தனர்

இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு நைஜீரிய கடற்படை மற்றும் கப்பல் நிறுவனத்திற்கு இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது